சுட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பொது மக்கள் சொந்த ஊரில் வாக்களிக்க வசதியாக இன்றுமுதல் சிறப்புப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழகக் காவல்துறையில் மேலும் சில உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் தேர்தல் பிரச்சாரம் ரவுண்ட் அந தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் வாக்காளர்களை சந்தித்து தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் நேற்று பல்லாவரம் தாம்பரம் உட்பட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் சென்னை மற்றும் சென்னை புறநகரின் வளர்ச்சிக்காக கடந்த பத்து ஆண்டுகளில் அஇஅதிமுக மேற்கொண்ட பல்வேறு திட்டங்களை அவர் விளக்கினார்

சென்னையைச் கற்றியுள்ள பல ஏரிக் குளங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளது என்றும் பல நகராட்சிகளில் பாதாள சாக்கடைத் திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் திண்டுக்கல் மாவட்டம் பழநியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்

கரும்புக்கான கொள்முதல்விலை உயர்த்தப்படும் என்றும் பழநி பகுதியில் பச்சையாறு அணை கட்டப்படும் என்றும் ஒட்டன்சத்திரம் பகுதியில் அரசு கலை அறிவியில் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் கூறினார் குன்றத்தூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரம் கடந்த ஐந்தாண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன்சுமைதான் அதிகரித்துள்ளது என்று கூறினார்

நிதி ஆதாரமும் நிர்வாகத் திறமையும் ஒன்று சேர இருக்கும்போதுதான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு யோகி ஆதித்யநாத் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கோவை மற்றும் விருதுநகரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்து தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அவர் கூறினார் மத்தியில் தேசிய ஜனநாயகக்கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்னர் கடந்த ஆறு ஆண்டுகளில் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் பெட்ரோல் டீசல் மற்றும் சனமயல் எரிவாயு விலை உயர்வால் பொது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்துள்ள அஇஅதிமுக இந்த விலை உயர்வை ஏன் எதிர்க்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சின்ன சேலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கடந்த ஆறு ஆண்டுகளில் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை குறிப்பிட்டார் தமிழகத்தில் அம்முக வெற்றி பெற்றால் மாநிலத்தில் வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழக அரசுக்கு ஆறு வட்சம் கோடி ரூபாய் கடன்கமை உள்ள நிலையில் இலவசமாக வாஷிங் மெஷின் எப்படி வழங்க முடியும் என்று வினவினார் சுட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பொது மக்கள் சொந்த ஊரில் வாக்களிக்க ஏதுவாக இன்றுமுதல் சிறப்புப் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையில் கோயம்பேடு மாதவரம் கே கே நகர் தாம்பரம் மெப்ஸ் தாம்பரம் ரயில் நிலையம் பூந்தமல்லி பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலிருந்து இன்றுமுதல் வரும் ஐந்தாம் தேதிவரை ஐந்து நாட்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும்

வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களது தபால் வாக்குகளை தேர்தல் பயிற்சி மையங்களிலேயே நேரில் செலுத்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கூறியுள்ளார்

தமிழகக் காவல்துறையில் மேலும் சில உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேற்கு மண்டல தலைவர் திரு தினகரன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்குப் பதிவாக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய மண்டல காவல்துறைத் தலைவர் திரு ஜெயராம் மாற்றப்பட்டு திரு தீபக் எம் தாமோர் அப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவை மாவட்ட காவல்துறைக் கண்காணிப்பாளராக இருந்த திரு அருளரசு மாற்றப்பட்டு அப்பதவியில் திரு செல்வ நாகரத்தினம் நியமிக்கப்பட்டுள்ளார் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வேறு பணி வழங்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கேர்தல் களம் சுட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாவட்ட வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம் பெறுவது திருப்பத்தூர் மாவட்டம் இதுகுறித்து எமது செய்தியாளர் மோகன்

சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பத்து ரூபாய் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளன இந்த விலைக்குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது

இத்தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலளார் திரு ராஜேஷ் பூஷண் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலங்களுக்கு தடுப்பூசி விநியோகம் செய்வதில் தட்டுப்பாடு இல்லையென்றும் தடுப்பூசிகளை சேமித்து வைப்பதில் எந்தப் பிரச்னையும் இல்லையென்றும் கூறினார் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு மட்டுமே தடுப்பூசி போடுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

இருவரிச்செய்திகள் இந்தியா மொரிஷியஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இன்றுமுதல் அமலுக்கு வருகிறது

ஜம்மு கஷ்மீரில் லஷ்கர் ஈ தொய்பாவுடன் தொடர்புடைய இரண்டு தீவிரவாதிகளை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர் ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ நடைபெறும் பணிகளை நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்களைக் கொண்டு கண்காணிக்க அத்துறைக்கான அமைச்சகம் முடிவு செய்துள்ளது